நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார்

நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார்

எடப்பாடி

புதுச்சேரியை தலைசிறந்த மாநிலமாக்குவேன் என்று பிரதமர் திரு

இதுபற்றி கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆர் சிதம்பரநாதன் வழங்குகிறார்

ஒரு நாள் பயணமாக இன்று புதுச்சேரி வருகை புரிந்த பிரதமர் திரு

இதையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார்

வரும் காலங்களில் சுகாதாரத் துறை முக்கிய பங்களிப்பு ஆற்றும் என்றும் சுகாதாரத் துறையில் முதலீடு செய்யும் நாடு ஒளிர்விட்டு பிரகாசிக்கும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் நல்ல ஆரோக்கியம் வளமான வாழ்விற்கு அடிப்படை என்றும் குறிப்பிட்டார்

இன்றைக்கு தொடங்கப்பட்டுள்ள வளர்ச்சித் திட்டப் பணிகளால் புதுச்சேரி மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்று பிரதமர் கூறினார் தொடர்ந்து லாஸ்பேட்டை ஹெலிகாப்டர் தளத்தில் ஏற்பாடு செய்யப் பட்டிருந்த பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றினார் புதுச்சேரியை மிகச்சிறந்த மாநிலமாக வணிகம் கல்வி ஆன்மிகம் மற்றும் சுற்றுலா மையமாக மாற்றுவேன் என்று பிரதமர் அப்போது உறுதியளித்தார்

இன்று தொடங்கிவைக்கப் பட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் புதுச்சேரி மக்களின் மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவும் மிக மோசமான ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றிருப்பது இன்னொரு காரணமாகவும் தாம் கருதுவதாக பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் ஆற்றல் மிக்க புதுச்சேரி மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி எல்லாத் துறைகளிலும் அவர்கள் முந்தியிருக்க செய்யப் போவதாகவும் குறிப்பிட்டார் கடலோர பகுதி மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துறையை பலப்படுத்துதல் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப் போவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கடல்சார் பொருளாதாரம் பலம் பெறாமல் நாட்டின் பொருளாதாரம் இல்லையென்று குறிப்பிட்ட பிரதமர் கூட்டுறவு அமைப்புகளால் குஜராத்தில் பல குடும்பங்களின் வாழ்க்கை முறை மாறியது போல் புதுச்சேரியிலும் மாற்றங்களைக் கொண்டுவர பாடுபடுவேன் என்றும் கூறினார்

முன்னதாக சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை துணைநிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரிக்கான பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு

சாமிநாதன் திரு

புதுச்சேரியில் தனது சுற்றுப் பயணத்தை நிறைவுசெய்த பிரதமர் பிற்பகலில் கோயம்புத்தூர் சென்றார்

பவானிசாகர் அணையை நவீனப் படுத்தும் பணிகளுக்கான அடிக்கல்லை பிரதமர் நாட்டினார்

தூத்துக்குடி துறைமுகத்திற்கான திட்டப் பணிகளைத் தொடக்கிவைத்த பிரதமர் இதன் மூலம் விடுதலைப் போராட்ட வீரர் வ

சிதம்பரனாரின் கனவு நனவாகும் என்றார்

நெய்வேலி அனல் மின்நிலையத்தில் புதிதாக அமைக்கப் பட்டுள்ள பிரிவையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் என்எல்சி நிறுவனம் புதிதாக அமைத்துள்ள சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி வ

நாடெங்கும் இருந்து ஆயிரக் கணக்கான பொம்மை தயாரிப்பு நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன புதுச்சேரியில் இருந்து இக்கண்காட்சியில் பங்கேற்கும் பொம்மை உற்பத்தியாளர் திரு குணசேகரன் கூறுகையில்

பழனிசாமி இன்று ஆணை பிறப்பித்துள்ளார்

இக்கல்வி மற்றும் எதிர்கொண்ட அசாதாரண சூழ்நிலையைக் கருத்தில் கொண்டும் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்றும் கல்வியாளர்களின் கருத்துக்களை பரிசீலித்தும் முழு ஆண்டுத் தேர்வுகள் இன்றி இவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப் படுவதாகக் குறிப்பிட்டார் மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீட்டு நெறிமுறைகள் விரிவாக வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சு வார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது திமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் திரு

ஆர் பாலு திருமதி கனிமொழி உள்ளிட்டோரும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு உம்மன்சாண்டி தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு

எஸ் அழகிரி தமிழக பொறுப்பாளர் திரு தினேஷ் குண்டுராவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

பல்லாயிரக் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேர் இழுத்தனர்